முன்னதாக பேரவையில் இந்த தீர்மானத்தை கொண்டுவந்து பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்காமலேயே மசோதா தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மத்திய அரசின் இந்த வரைவுத்திட்டத்தால் தமிழகத்தின் உரிமைகள் பாதிக்கப்படும் என்றும் அண்டை மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ள அணைகளை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் பிரச்சினைகள் எழக்கூடும் என்று இந்த தீர்மானத்தில தெரிவிக்கப்பட்டுள்ளது அணை பாதுகாப்பு சுட்டத்தை இயற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இத்தீர்மானம் வலியுறுத்துகிறது

இந்த நிலையில் கேரள அரசு அணையை பலப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும் அந்த இடையூறுகளை நீக்கி பணிகளை விரைந்து செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் அணை பாதுகாப்பு என்ற போர்வையில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த மசோதாவால் முல்வைப்பெரியாறு பரம்பிக்குளம் தூணக்கடவு மற்றும் பெருவாரிப்பள்ளம் ஆகிய நான்கு அணைகளை பராமரிப்பதில் தமிழகத்திற்கு இடையூறு ஏற்படும் என்று அவர் கூறினார் இந்த தீர்மானத்திற்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததையடுத்து முதலமைச்சர் கொண்டுவந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது

தீர்மானத்தின் நகலுடன் முதலமைச்சர் இனைத்துள்ள கடிதத்தில் அணை சம்பந்தப்பட்ட மாநிலங்களை கலந்தாலோசித்த பிறகே இந்த மசோதாவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அதுவரை நிறுத்தி வைக்குமாறும் பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார் அரசின் வளர்ச்சித்திட்டங்களுக்காக நிலங்களை கையகப்படுத்தும்போது புதிய நில எடுப்பு சுட்டத்தின் அடிப்படையிலேயே நஷ்ட ஈடு வழங்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

சேலம் கருர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு வசதியாக இந்த சாலை அமைக்கப்படுவதாகவும் விபத்துக்களை தடுக்கும் வகையில் இந்த சாலை அமையும் என்றும் கூறினார்

பசுமை வழிச்சாலைத் திட்டத்திற்கு பெரும்பாலான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் நடைபெறும் போராட்டங்களை மிகைப்படுத்தி பார்க்கக்கூடாது என்று அவர் கூறினார் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் உடல்நலத்தை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமது துறை மீதான மானியக்கோரிக்கை விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய அவர் காவலர்களின் மன அழுத்ததை எதிர்கொள்ளும் வகையில் மன அழுத்த மேலாண்மை பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார் காவலர்களின் குறைகளை தீர்ப்பதற்கு சளிக்கிழமைதோறும் மனுக்கள் நேரடியாக பெறப்படுவதாக தெரிவித்தார்

மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறை விழிப்புடன் இருந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் பாராட்டினார் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக போராட்டங்களை நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தயங்காது என்று அவர் தெரிவித்தார் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் கட்டிக்காட்டினார் மாநில அரசால் தடை செய்யப்பட்ட சூட்கா தயாரித்தது தொடர்பாக கோவையை சேர்ந்த அமித் ஜெயினை கைது செய்வதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமது துறையின் மானிக்கோரிக்கை மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய அவர் தவறு செய்தவர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் தஞ்சாவூரில் திருவையாறு அரசு இசைக்கல்லூரியில் அடுத்த ஆண்டு முதல் நாட்டுப்புறக்கலைப் படிப்பு தொடங்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மா பாண்டியராஜன் இன்று பேரவையில் தெரிவித்தார் முதலீட்டுக்கு மிகவும் உகந்த வகையில் இந்திய பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை சந்தித்தது தொடர்பாக பல்வேறு தொலைக்காட்சிகள் மற்றும் அச்சு ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதை ஆளுநர் மாளிகை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலத்தின் தலைமை பொறுப்பிலிருந்து செயல்படுவதற்கான அதிகாரங்கள் வழங்கியிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகைக்கு சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆளுநருக்கு உள்ள சுட்டப்பூர்வ அதிகார வரம்புகள் குறித்த விழிப்புணர்வு மாநில மக்களிடையே தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கான கட்டணத்தை மாணவர்கள் வரைவோலையாக செலுத்தினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா பல்லைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு ஹுலுவாடி ரமேஷ் திரு தண்டபானி தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்து வழக்கை முடித்துவைத்தன

தனியார் நூற்பாலைக்கு சென்று கொண்டிருந்த வேனும் எதிரே வந்த மினி லாரியும் வெப்படை என்ற இடத்தில் பிற்பகல் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

விளையாட்டுச் செய்தி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா பெருவையும் டென்மார்க் பிரான்சையும் எதிர்கொள்கின்றன